விளையாட்டரங்கில் தொடங்கி வைக்கிறார் குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் மற்றும் பிரதமர்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் கிராம சுயராஜ்ய திட்டத்தையொட்டி ஆயுஷ்மன் பாரத் விழா நாடுமுழுவதும் கொண்டாடப்படுகிறது

இருவர் காயமடைந்தார்கள்

இரங்கினார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி புத்த ஜெயந்தி விழாவை இன்று புதுதில்லியில் உள்ள இந்திராகாந்தி விளையாட்டரங்கில் தொடங்கி வைக்கிறார் இந்த விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா உள்துறை இணையமைச்சர் கிரன் ரிஜிஜு சர்வதேச புத்த கூட்டமைப்பின் செயலாளர் டாக்டர் தம்மிபியா ஆகியோர் திரு பங்கேற்கவுள்ளார்கள்

தில்லி தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து கொண்டுவரப்பட்டு இந்திராகாந்தி உள் விளையாட்டு அரங்கில் வைக்கப்படும் புனித பொருட்களுக்கு பிரதமரும் பிற தலைவர்களும் மரியாதை செலுத்துகிறார்கள் அங்குள்ள புனித தலத்தில் புனித ஆடையை போர்த்தி போதி மரத்து இலையை காணிக்கையாக்கி பிரதமர் வழிபாடு நடத்துகிறார் புத்தம் சரணம் கச்சாமி என்ற தவைப்பில் அமைக்கப்படும் கண்காட்சியில் புத்த மதத்தின் பல்வேறு புகைப்படங்கள் சின்னங்கள் கலைப்பொருட்கள் இடம் பெறுகின்றன இந்த நிகழ்ச்சிகளை மாலை மூன்று நாற்பது மணி முதல் தில்லி அகில இந்திய வானொலி நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடுவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் குடியரசு தலைவர் வாழ்த்து செய்தியில் புத்த பகவான் அருளிய அகிம்சை அன்பு மற்றும் கருணை மக்களின் பலத்தை அதிகரித்து மற்றவர்களின் ்நலனுக்கு உதவ செய்கிறது என்று கூறியிருக்கிறார் குடியரசு துணை தலைவர் செய்தியில் புத்த பகவாள் காட்டிய எல்லையற்ற அன்பு கருணை சகிப்பு தன்மை ஆகிய கொள்கைகளை பின்பற்ற மக்கள் உறுதி ஏற்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

லும்பினிக்கு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளார்கள்

மத்திய அரசின் கிராம கயராஜ்ய திட்டத்தைபொட்டி இன்று நாடு முழுவதும் ஆயுஷ்மன் பாரத் விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது கிராமங்களில் மக்கள் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு பெறுவதற்காக ஆரோக்கிய முகாம்கள் நடத்தப்படும் மத்திய அரசு அறிவித்துள்ள தேசிய கனதார பாதுகாப்பு இயக்கம் மற்றும் சமூக பொருளாதார திட்டங்கள் ஜாதி வாரியான விவரம் சேகரிப்பு ஆகியவை மூலம் மக்களுக்கு இந்த விழாவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் தொலை தூரத்தில் இருக்கும் கிராம மக்களும் கூட எளிதாக குறைந்த கட்டணத்தில் மருத்துவ வசதி பெற செய்வதே ஆயுஷ்மன் பாரத் திட்டத்தின் நோக்கமாகும்

திட்டத்தில் இணைந்திருப்போர் பொது மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணம் இந்த செலுத்தாமலேயே சிகிச்சை பெறமுடியும் இதன் மூலம் ஏழை குடும்பங்கள் மற்றும் சமூக பொருளாதாரத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் பயனடையலாம் இரண்டு நோக்கங்களுடன் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வை ஏற்படுத்துவது அதன் முதல் நோக்கமாகும்

ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்திற்கும் இடையே நடந்த சண்டையில் ரானுவ வீரர்கள் இருவர் காயமடைந்தார்கள் அவர்கள் இருவரும் சிறப்பு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவவையடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த கிராமத்தை கற்றிவளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது அவர்களை நோக்கி தீவிரவாதிகள் கட்டார்கள் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நீடிக்கிறது

உயிரிழந்தவர்களுக்கு பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் காயமுற்றவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளை பணித்திருக்கிறார் பீகாரிலும் மேற்கு வங்கத்தில் கங்கை சமவெளியிலும் ஆங்காஙகே இடியுடன் கூடிய மழையும் புயல் காற்றும் இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவும் நேபாளமும் தங்களின் பரஸ்பர வர்த்தகத்தை மறு ஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன கடந்த வாரம் காட்மாண்டுவில் நடந்த இந்தியா நேபாள வர்த்தக குழுக்கள் நடத்திய பேச்சில் இந்த முடிவு எட்டப்பட்டது வரும் ஜுலை இறுதிக்குள் இந்த மறு ஆய்வை நடத்த இருதரப்பும் ஒப்பபுக்கொண்டுள்ளன

இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை அதிகரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பில் முடிவானது ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி பிடிபி அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்பட்டது

துணை முதலமைச்சராக இருந்து திரு நிர்மல் சிங்குக்கு பதிவாக திரு கவிந்தர் குப்தா ஏற்கனவே துணை முதலமைச்சராகிறார் பிஜேபி தரப்பில் அமைச்சர் பதவி ஏற்றவர்களில் அந்த மாநில பிஜேபி தலைவர் திரு சத்பால் சர்மாவும் ஒருவர் ஏற்கனவே இணையமைச்சராக இருந்த திரு சுனில் சர்மா சேபினட் அமைச்சராகிறார் டோடா சத்திராஜ் இணையமைச்சராக பதவியேற்றார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபியின் பொதுச்செயலாளர் திரு ராம்மாதவும் இணையமைச்சர் திரு ஜித்தேந்திரசிங்கும் கலந்துகொண்டார்கள்

காபூலில் உள்ள அரசு புலனாய்வு தலைமை அலுவலகம் அருகே முதல் குண்டுவெடிப்பு சும்பவம் நடந்தது

இதில் பல செய்தியாளர்கள் உயிரிழந்தார்கள் மேலும் ஏராளமானோர் காயமடைந்தார்கள்

இகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா குழுவினர் பங்ளாதேஷில் தங்கியிருக்கும் ரோஹிங்கியர்கள் தங்கள் சொந்த நாடு திரும்புவதற்கு தேவையான பாதுகாப்பு வசதி செய்யப்பட வேண்டியுள்ளதால் அவர்கள் திரும்புவதற்கு கொஞ்சும் காலம் பிடிக்கலாம் என்று தெரிவித்தார்கள் இந்த குழுவினர் இன்று மியான்மரில் அரசு அதிகாரிகளை சந்திக்கவுள்ளார்கள் அவர்கள் திரும்பி செல்வதற்கு ஏதுவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் பார்வையிடுகிறார்கள்

வடகொரியாவின் எல்லை ஓரத்தில் அந்த நாட்டுக்கு எதிரான செய்திகளை ஒலிபரப்பிய கருவிகள் அங்கிருந்து அகற்றப்படும் என்று தென்கொரியா அறிவித்திருக்கிறது நாளை முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றும் வடகொரியாவும் இதனை பின்பற்றி நடவடிக்கை எடுக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் தென்கொரியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது இதனிடையே சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ நாளை மற்நாள் வடகொரியா செல்லயிருக்கிறார்

வடகொரியா தென்கொரியா தலைவர்களின் சந்திப்பையடுத்து இருதரப்பிலும் ராஜிய நடவடிக்கைகள் தொடர்கின்றன அடுத்த சில வாரஙகளில் வடகொரிய தலைவர் திரு கிம் ஜாய் உன் அமெரிக்க அதிபரை சந்திக்கயிருக்கிறார் மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா இன்று அதிகாலை நடைபெற்றது பச்சைப் பட்டுடுத்தி தங்கக் குதிரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கியதை லட்சக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்தார்கள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது புனேயில் நடைபெற உள்ள இந்தப் போட்டி இரவு எட்டு மணிக்குத் தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுரு அணியை வென்றது உலகக்கோப்பை சாட்டலைட் வாள்வீச்சுப் போட்டியில் இந்தியாவின் பவானிதேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார்